பிஜேபி முக்கிய பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசைத்திருப்புவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்

தமது அரசின் கொள்கைகளும் திட்டங்களும் ஏழை மக்களை கருத்தில் கொண்டவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் மகாராஷ்டிர மாநிலம் சகோலி என்ற இடத்தில் நேற்று தேர்தல் பேரணியில் பேசிய அவர் தமது அரசு விவசாயிகளின் நலனுக்காக கடந்த சில மாதங்களில் எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டார் பிரதமரின் விவசாயிகள் பரிசு நிதி திட்டத்தின்கீழ் மகாராஷ்டிராவில் மட்டும் வட்சக்கணக்கான விவசாயிகள் வங்கிக் கணக்குகளில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார்

இதனிடையே மாநிலத்தின் அவுசா என்ற இடத்தில் நேற்று நடந்த தேர்தல் பேரணியில் பேசிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல் காந்தி பிஜேபி தலைவர்களும் ஊடகங்களும் மக்கள் கவனத்தை முக்கிய பிரச்சினைகளிலிருந்து திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார்

இந்த சூறாவளியால் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ள பிரதமர் ஜப்பானுக்கு திட்டமிட்டபடி பயணமாக சென்றுள்ள இந்திய கப்பற்படையினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட தயாராக உள்ளதாக தெரிவித்தார் தமது டுவிட்டர் பக்கத்தில் நேற்று இதனை தெரிவித்த திரு மோடி இந்த புயலின் தாக்கத்தை முன்தயாரிப்பு திறனும் மீட்டெழுச்சி திறனும் கொண்ட ஜப்பாளிய மக்கள் விரைவாகவும் சிறப்பாகவும் சமாளித்துவிடுவார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக தெரிவித்தார் ஹாகிபிஸ் சூறாவளி சென்ற சனிக்கிழமை டோக்கியோவின் தென்பகுதியில் கரையை கடந்து வடக்கு நோக்கி சென்றுகொண்டுள்ளது இதனை அடுத்து டோக்கியோவில் பலத்த வெள்ளம் ஏற்பட்டது

ஜம்மு காஷ்மீரில் போஸ்ட் பெய்டு மொபல் தொலைபேசிகள் இன்று நண்பகல் முதல் மீண்டும் செயல்படத் தொடங்கும் என்று அந்த மாநில அரசு நிர்வாகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு ரோஹித் கன்சால் தெரிவித்துள்ளார் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் கற்றுலாப் பயணிகளை அனுமதிக்கலாம் என்று மத்திய அரசு ஆலோசனை தெரிவித்துள்ள பின்னணியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக பள்ளிகளும் கல்லாரிகளும் திறக்கப்பட்டு லேண்டு லைன் தொலைபேசிகள் முழு அளவில் செயல்பட தொடங்கின காஷ்மீரின் வடக்கு மாவட்டமானா பாரமுல்லாவில் உரி பகுதியில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் படையினர் நேற்று மீண்டும் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் ஒரு ரானுவ வீரர் உயிரிழந்தார் பாகிஸ்தானின் துப்பாக்கிச் சூட்டிற்கு இந்தியத் தரப்பிலிருந்து பதிவடி கொடுக்கப்பட்டதாகவும் இந்த சண்டையில் ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த சண்டை சளிக்கிழமை இரவு முழுவதும் நடைபெற்றதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி புதுதில்லியில் இன்று ஒரு நாடு ஒரு ஃபாஸ்ட் டேக் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் நாடெங்கும் ஒருங்கிணைந்த மின்னணு டோலிங் தீர்வுகளை கொண்டுவர இந்த மாநாட்டில் மாநில துறைகளுக்கும் இதர அமைப்புகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் இந்திய நெடுஞ்சாலை மேவாண்மை நிறுவனத்திற்கும் ஜிஎஸ்டிஎன் கட்டமைப்புக்கும் இடையே மற்றொரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் இந்த நிகழ்ச்சியில் சாலைப் போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு வி கே சிங் மற்றும் மாநில அரசுகளின் அமைச்சர்களும் பங்கேற்பார்கள் அயோத்தி நிலம் பிரச்சினை தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் தொடங்குகிறது

தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கின் விசாரணையை தினசரி அடிப்படையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி தொடங்கியது

இதே நாளில்தான் தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகாய் ஒய்வு பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் க்யூரிடிபா என்ற இடத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் பிரேசில் பண்பாட்டுத்தறை அமைச்சர்கள் கூட்டத்தில் மத்திய பண்பாடு மற்றும் கற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு பிரகலாத்சிங் பட்டேல் பங்கேற்றார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவை பொருத்தவரை பிரிக்ஸ் அமைப்பு பரஸ்பரம் அக்கறையுள்ள உலக பிரச்சினைகளில் ஆலோசனை ஒருங்கிணைப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றுக்கான மதிப்பு மிகு அரங்கு என்று கூறினார் உறுப்பு நாடுகளுக்கிடையே உறவை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்த திரு பட்டேல் பிரிக்ஸ் நாடுகள் பண்பாட்டு ஒத்துழைப்பில் புதிய உச்சத்தை அடைந்திருப்பதாகக் கூறினார் இலக்கியப் பணிகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த ஒத்துழைப்புக்கான பட்டியலில் இலக்கியத்தையும் சேர்க்கலாம் என்று அவர் ஆலோசனை கூறினார்

குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கைய நாயுடு தமது ஐந்து நாள் மேற்காப்பிரிக்க பயணத்தின் இரண்டாம் கட்டமாக சியாரா லியோன் நாட்டின் தலைநகரான ஃபிரிடவுனுக்கு சென்றடைந்தார் அவரை அந்நாட்டுத் துணை அதிபர் டாக்டர் முகமது ஜல்தே ஜல்லா வரவேற்றார் திரு நாயுடு சியாரா லியோன் அதிபர் ஜுலியஸ் மாடா பையோ வுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தியபோது இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின ஐநா சளப இன்றைய உண்மை நிலவரங்கள் அடிப்படையில் தற்போதைய உலக சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் சீர்திருத்தப்பட வேண்டும் என்று இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் இந்தியாவின் ஆப்பிரிக்கா முழுமைக்கான தொலைநிலைக் கல்வி தொலைநிலை மருத்துவம் சார்ந்த திட்டங்களான மின்னனு வித்பா பாரதி மின்னனு ஆரோக்கிய பாரதி திட்டங்களில் சியாரா லியோன் பங்கேற்பதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்திடபட்டது இந்தியாவில் ஐந்து நாள் அரசுமுறைப் பயணமாக நெதர்வாந்து மன்னர் வில்லம் அலெக்ஸாண்டர் அவரது ராணியார் மேக்சிமா ஆகியோர் புதுதில்லி வந்தடைந்தனர் இருதரப்பு பொருளாதார அரசியல் ஒத்துழைப்பு குறித்து இந்திய தலைவர்களுடன் அவர்கள் விவாதிக்க உள்ளனர்

மன்னரும் ராணியாரும் புதுதில்லி தவிர மும்பை நகரத்திற்கும் கேரளாவிற்கும் செல்லவுள்ளனர் சவுதி அரேபியாவுக்கு இன்று பயணமாக செல்லும் ரஷ்ய அதிபர் விளாடிமீர் புட்டின் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரகம் ஆகியவற்றக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நெருங்கிய உறவுகள் குறித்து பாராட்டு தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவின் அல் அராபியா தொலைக்காட்சிக்கு நேற்று அவர் அளித்த பேட்டியில் சென்ற மாதம் சவுதி அரேபியாவின் அராம்கோ எண்ணெய் வயலில் நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டனம் செய்தார் ஐக்கிய அரபு எமிரகம் ரஷ்யாவின் நெருங்கிய பயனுள்ள கூட்டாளி என்று கூறினார் இருதரப்பு உறவுகள் மற்றும் சமீபத்திய மண்டல நிலவரம் குறித்து சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரகத்துடன் விவாதிப்பதற்காக இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த பேச்சுக்களில் சிரியா அமைதி நடைமுறை முக்கிய இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜெர்மனியின் ஸ்டட்கார்ட் என்ற இடத்தில் நடைபெறும் உலக ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் நேற்று பேலன்ஸ் பீம் போட்டியில் அமெரிக்காவின் சிமோன் எபல்ஸ் தங்கப் பதக்கம் வென்றார்

இதன் மூலம் ஜிம்னாஸ்டிக் உலக சாம்பியன் போட்டியில் மிக அதிக பதக்கங்கள் வென்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ார்

இந்த வெற்றிய அடுத்து மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியுள்ளது

இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்று வதோதராவில் நடைபெறவுள்ளது இத்தொடரின் முதலாவது போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்திலும் இரண்டாவது போட்டியில் ஐந்து விக்கெட் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றது

இந்த பட்டத்தை வென்றதற்காக லக்சயா சென் க்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பாராட்டு தெரிவித்துள்ளார் ஜோஹர் கோப்பைக்கான ஜுனியர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா எட்டுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது